நரேந்திரமோடிகூறியுள்ளார்

இந்திய சீனஎல்லையில் வீரமரணமடைந்தஹவில்தார் பழனியின் உடல் இன்றுகாலைஅவரதுசொந்தஊரில் முழு ரானுவமரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது

என்றும் பள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு

ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் நிலக்கரித்துறையின் வளர்ச்சிக்குதடையாக இருந்தமுட்டுக்கட்டைகள் அகற்றப்பட்டுள்ளதாகபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

வர்த்தகரீ தியில் நிலக்கரிசுரங்கங்கள் செயல்படுவதற்கானஏலத்தைஅரசு இன்றுதொடங்கிவைத்துள்ளதாககுறிப்பிட்டஅவர் உலகிலேயே அதிகநிலக்கரிவளத்தைக் கொண்டுள்ளநான்காவதுபெரியநாடு இந்தியாஎன்றுகூறினார் இருப்பினும் இந்தியாவிலிருந்து இன்னும் நிலக்கரியைமற்றநாடுகளுக்குஏற்றுமதிசெய்யமுடியாதநிலைதான் உள்ளதுஎன்றுஅவர் தெரிவித்தார் மின்சாரஉற்பத்திஉட்படபல்வேறுதேவைகளுக்காகவெளிநாடுகளிலிருந்துநிலக்கரியைஅதிகஅளவில் இறக்குமதிசெய்யும் இரண்டாவதுநாடாக இந்தியாஉலகில் உள்ளதுஎன்றும் அவர் கூறினார்

பொருளாதாரதிட்டத்தின்கீழ்

நிலக்கரித் துறைஅமைச்சகம் இந்தியதொழில் வர்த்தகசம்மேளனங்களின் கூட்டமைப்பான ஃபிக்கியுடன் இணைந்து இந்தஏலத்திற்கானநடைமுறைகளைமேற்கொண்டுள்ளது இரண்டுகட்டங்களாகமின்னனுஏலமுறையில் நிலக்கரிகரங்கங்கள் ஒதுக்கீடுசெய்யப்படுகின்றன வெளிமாநிலங்களில் பணிபுரிந்து

நரேந்திரமோடிதொடங்கிவைக்கிறார் இது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தைஉயர்த்தஉதவும் என்றுஅவர் கூறியுள்ளார்

அவர்களுக்குவேலைவாய்ப்பு அளிக்கும் முயற்சியில் மத்திய மாநிலஅரசுகள் ஈடுபட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக மத்தியஅரசு இத்தொழிலாளர்களுக்காகஉள்ளூரிலேயேவேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியகரீப் கல்யான் ரோஜ்கர் அபியான் என்றதிட்டத்தைபீகார் உள்ளிட்டஐந்துமாநிலங்களில் தொடங்குகிறது இந்தியா சீனா இடையேஎல்லைபிரச்சினைகுறித்துவிவாதிப்பதற்காகராணுவ அதிகாரிகள் நிலையிலானபேச்சுக்கள் தற்போதுநடைபெற்றுவருகிறது

இந்தப் பேச்கக்கள் வரும் நாட்களில் தொடரும் என்றுவெளியுறவுத்துறைவட்டாரங்கள் தெரிவித்தன

யீ யிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசியபோது கல்வான் மோதல் சம்பவம் சீனாவால் திட்டமிட்டுநடத்தப்பட்டதுஎன்றும் இதற்காக இந்தியாதனதுகடும் கண்டனத்தைதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

இந்த ஆண்டுமேமாதத்திற்குமுன்பிருந்தநிலை இருநாடுகளின் எல்லைப்பகுதியில் திரும்பவேண்டும் என்பதுதான் இந்தியாவின் விருப்பம் என்றும் அவர் கூறினார் கோவிட் கட்டுப்படுத்துவதுதொடர்பான இந்தியதொழில்நுட்பமற்றும் தொற்றைக் பொருளாதாரஒத்துழைப்பு சர்வதேசமாநாட்டைமத்தியஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் இன்றுதொடங்கிவைத்துப் பேசுகிறார்

பூடான் கென்யாமொராக்கோமியான்மர் நேபாள் ஒமன் சோமாலியா தாய்லாந்து துனிசியாசூடான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் உயரதிகாரிகளும் இந்தமாநாட்டில் கலந்துகொள்கின்றனர்

திருமூர்த்திகூறினார்

மத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா வெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரும் ஜநாபாதுகாப்பு சபையில் நிரந்தரஉறுப்பினரல்லாதபதவிக்கு இந்தியாதேர்வு செய்யப்பட்டிருப்பதுகுறித்து தங்களதுமகிழ்ச்சியைவெளிப்படுத்தியுள்ளனர் இந்தியாவைதேர்ந்தெடுத்தநாடுகளுக்குநன்றிதெரிவித்துக் மேலும் கொள்வதாகவும் அவர்கள் இருவரும் தெரிவித்துள்ளனர் இந்திய சீனஎல்லையில் பழனியின் வீரமரணமடைந்தஹவில்தார் உடல் இன்றுகாலைஅவரதுசொந்தஊரானராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூர் கிராமத்தில் ழு ராணுவமரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது முப்படைகளின் உயரதிகாரிகள் மாவட்டஆட்சியர் திருவீரராகவராவ் அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்படபலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினர் இதேபோல் சீனரானுவத்துடன் நடந்தமோதலில் தெலங்கானாவைச் சேர்ந்தகர்னல் சந்தோஷ் பாபு பீகாரைச் சேர்ந்தஹவில்தார் சுனில் குமார் ஆகியோரதுஉடல்கள் இன்றுதகனம் செய்யப்பட்டன முன்னதாகஅவர்களதுடடல்களுக்கு இருமாநிலங்களில் உள்ளஅரசுஉயரதிகாரிகள் அஞ்சலிசெலுத்தினர்

ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்